இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது

மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும்

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் இந்தத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் திரு சண்முகம் திரு வில்சன் அதன் கூட்டணி கட்சியான மதிமுக வின் பொதுச்செயலாளர் திரு வைகோ ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட உள்ள திரு முகமத் ஜான் திரு சந்திரசேகரன் அதன் கூட்டணி கட்சியான பா ம க சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது சென்னையில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பாா்கள் என்று எதிா்ப்பாா்க்கப்படுகிறது இந்த இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

இதுதொடர்பாக மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விரைவில் இது நிறைவேறும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று சென்னையில் தொடங்குகிறது ஒமந்தூராா் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினர்கள் பங்கேற்கின்றனர் சமூக செயல்பாட்டாளர் திரு முகிலன் மகளிர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது

கண்டுபிடிக்கப்பட்டு பின்னா சென்னைக்கு கொண்டுவரப்பட்டதாக சிபிசிஜடி யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காணாமல் போன கால கட்டத்தில் ளங்கு தங்கியிருந்தார் என்பது பற்றிய விவரங்களை திரு முகிலன் விசாரணையின்போது தெரிவிக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தங்களது கோரிக்கை தொடர்பாக அரசு அளித்த உத்தரவாதத்தை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி தேசிய செயலர் திரு எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார்

கா்நாடகாவில் அரசியல் குழப்பம் தொடா்ந்து நீடித்து வருகிறது

அரசை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் இரு கட்சிகளின் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்

உதகமண்டலம் தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கான மலர் செடிகள் நடவு செய்யும் பணித் தொடங்கியது இரண்டரை லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மலைகளின் அரசியாக திகழும் உதகமண்டல மக்கள் வரவேற்றுள்ள தருணத்தில் இதில் ஒன்றாக உதகமண்டல அரசு தாவிரவியல் பூங்கா இடம்பெற வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட மக்களின் எதிர்ப்பார்ப்பாக உள்ளது

அணு செறிவூட்டும் விவகாரத்தில் சா்வதேச விதிமுறைகளை மீறினால் ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது

ஆப்கான் தலைவர்கள் தாலிபான் தீவிரவாதிகள் இடையேயான இரண்டாம்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று தோஹாவில் நடைபெற்றது இந்தோனேஷியாவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது

மத்தியபிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை வார விடுமுறை என்பதால் நேற்று அதிகரித்தது வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இன்று கடல்சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

நாளை மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையேயான மற்றொரு அரையிறுதி ஆட்டம் பர்மிங்ஹாமில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது இறுதிப்போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது

இப்பிரிவில் சோனியா வெள்ளிப் பதக்கத்தையும் வித்யா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர்

நேற்றைய போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஸ்ரீசங்கரும் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சலாவூதினும் ஈட்டி எறிதலில் சகில் சில்வாலும் தங்கப் பதக்கம் வென்றனா்